உரிமைகளை விட கடமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் அவசியத்தை பிரதமர்

தமிழகத்தில் ஆண் பெண் பாலின விகிதம் தேசிய விகிதாச்சாரத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

கடினமாக சூழல்களை வலுவாக இச்சிறார்கள் எதிர்கொண்டதை அவர் பாராட்டினார் சாதனைகளையும் விருதுகளையும் பெற்றாலும் நாட்டிற்காக அவர்கள் செயலாற்ற வேண்டியது ஏராளம் உள்ளது என்றார்

விஜயபாஸ்கர் இன்று துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பெண்குழந்தைகள் பிறப்பதை வரமாக கருதி வரவேற்கும் சூழல் இருப்பதாக சுட்டிக்காட்டினார்

கருவில் இருக்கும் குழந்தை ஆணாபெண்ணா என்பதை கண்டறியும் நடைமுறைகளை தடுப்பதற்கான சட்டவிதிகள் கடுமையாக பின்பற்றப்படுவதாகவும் கூறினார் திருவாரூரில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு

பெண் குழந்தைகள் விகிதாச்சாரத்தை பாதுகாப்பதில் அனைவரது பங்களிப்பையும் அவர் வலியுறுத்தினார்

மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவல் திரு

குழந்தைகள் பாதுகாப்பு பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவண்ணம் இவர்கள் சென்றனர்

ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே வாகன எண்ணிக்கை அதிகம் உள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்ந்த போதிலும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் சாலைகளை விரிவுபடுத்தும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் எடுத்துரைத்தார்

பள்ளி மாணாக்கரின் எதிர்கால நலனை கருத்தில்கொண்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்

விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்களையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளாக்ளிடம் பேசிய அவர் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்பட மாநில அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை நாமக்கல் மாவட்டத்தில் திறந்து வருவதாக கூறினார்

குப்பாண்டம் பாளையத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கான கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார்

அண்மையில் சென்னையில் புதைவட மின்கேபிள் உள்ள பகுதியில் ஒரு பெண்ணுக்கு நேரிட்ட தீவிபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அமைக்கப்பட்டுவரும் புதைவட மின்சார கேபிள் பணிகள் இன்னும் ஓராண்டிற்குள் முடிக்கப்படும் என்றார்

முன்னதாக நெரூர் தென்பாகம் ஊராட்சி காட்டு பிள்ளையார் கோவில் பகுதியிலும் நல்லகுமார பாளையம் பகுதியிலும் மரம் நடும் விழாவை அமைச்சர் துவக்கி வைத்தாா் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் பராமரிக்கும் கரங்கள் சிறப்பு மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட குழந்தை தத்தெடுப்பு விதிமுறைகள் விழிப்புணர்வு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் முன்னதாக இதுதொடர்பான விழிப்புணர்வு பேரணியையும் அமைச்சர் துவக்கி வைத்தார்

வேலுமணி இன்று அடிக்கல் நாட்டினார்

நாகை மாவட்டத்தில் காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகார் சங்கமுக தீர்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு நோத்திக்கடன் செலுத்தினர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் புனித நீராடி எள் பச்சரிசி தர்ப்பை பூ உள்ளிட்ட பொருட்களை கொண்டு முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்தனர்

திருவள்ளுரில் உள்ள வைத்திய வீர ராகவ பெருமாள் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் திருவையாறு றீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை ஆகிய இடங்களில் புனித நதிக்கரைகளில் பக்தர்கள் நீராடி முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர்

இவர்கள் மீதும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட சந்தேகத்திற்குரிய சிலர் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது